திருநரேந்திரமோடி இன்றுஅதிகாரிகளுடன் காணொலிகாட்சிவாயிலாக ஆலோசனைநடத்தினார்

தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

கொல்கத்தாஅணியையும் தில்லிஅணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன

உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் இந்தஆலோசனைகூட்டத்தில் பங்கேற்றனர்

இந்ததொற்றுபாதிப்பைகடந்தஆண்டைப் போலவேஅனைவரும் ஒருங்கிணைந்தசெயல்பட்டுமுறியடிக்கவேண்டும் என்றபிரதமர் அப்போதுவலியுறுத்தினார் பரிசோதனை தொடர்பைகண்டறிதல் மற்றும் சிகிச்சைஆகியவற்றின் மூலம் உயிரிழப்பைதடுக்க முடியும் என்றுஅவர் தெரிவித்தார்

மாநிலத்தில் மூன்றுகட்டசுட்டப்பேரவைதேர்தல் வாக்குப்பதிவு எஞ்சியுள்ளநிலையில் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

உத்தரபிரதேசமாநிலத்தில் லேசானஅறிகுறிஉள்ளநோயாளிகளையும் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களைதனிமைப்படுத்திசிகிச்சைஅளிக்குமாறுமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்

சத்தீஷ்கரில் ராய்ப்பூர் உள்ளிட்டஐந்துமாவட்டங்களில் ஏற்கனவேஅமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ராய்ப்பூர்

தேவைப்படுவோருக்குஅத்தியாவசியப் பொருட்களைவீடுகளுக்கேசென்றுவிநியோகிக்கநடவடிக்கைஎடுக்குமாறுமாவட்டநீர்வாகங்களுக்குஅம்மாநிலமுதல மைச்சர் திரு பூபேஷ் பாகல் உத்தரவிட்டுள்ளார்

தேதிவரைகல்விநிறுவனங்களை மூட அந்த யூனியன் பிரதேசஅரசுஉத்தரவிட்டுள்ளது மேற்குவங்கத்தில் ஆறாவதுகட்டசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் பல்வேறுஅரசியல் கட்சிகளின் இதையடுத்து தலைவர்களும் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

கிருஷ்ணாநகர் தக்கின் பவானிபூர் உள்ளிட்ட இடங்களில் டெகட்டா இன்றுநடைபெறும் பிரச்சாரபொதுக்கூட்டங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேற்குவங்க முத்ததலைவரும் முதலமைச்சருமானசெல்விமம்தாபானர்ஜி பங்கேற்றுஉரையாற்றுகிறார்

இத்தொடர்பாகசெய்தியாளர்களிடம் பேசியஅம்மாநிலமுதலமைச்சர் திருவிஜய் ரூபானி கும்பமேளாவில் இருந்துதிரும்புவர்களைகண்காணிக்கமாவட்டநிர்வாகங்களுக்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாககூறினார்

தமிழகத்தில் கோவிட் தொற்றுபரவலைத் தடுப்பதற்கானநடவடிக்கைகளைதீவிரப்படுத்துவதுகுறித்துமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி இன்றுடையர் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறைமுதன்மைச் செயலாளர் உள்ளிட்டஅதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றனர்